ரம்ஜான் திருநாளை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் முஸ்லீம் சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் மதுக்கடைகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என அரசு இன்று அறிவித்துள்ளது

இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதன்படி பயணிகள் அனைவரும் ஆரோக்ய சேது மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருக்க வேண்டும் என்றும் விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களின் புறப்பாட்டுப் பகுதிகளில் காய்ச்சல் கண்டறியும் வசதிகளை மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப் பட்டுள்ளது

பயணிகள் செய்யத் தகுந்தவை மற்றும் செய்யத் தகாதவை பற்றிய விவரங்களை டிக்கட் பதிவு செய்யும் போதே பதிவு ஏஜென்டுகள் பயணிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப் பட்டுள்ளது இதற்கிடையே உள்நாட்டு விமாள சேவை மீண்டும் தொடங்குவதை நட்டி விமான நிலையங்களில் தானியங்கி சானிடைசர் கருவிகள் நிறுவப்பட்டு பயணிகள் சமூக இடைவெளியை பராமரிக்க ஏதுவாக தரைக் குறியீடுகளும் வரையப் பட்டுள்ளன பயணிகள் ஒருவரை ஒருவர் தொடக் கூடிய வாய்ப்புகளை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் முஸ்லீம் சமூகத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தியாகம் நட்புணர்வு மற்றும் உலகளாவிய சகோதரத்துவத்தை குறிக்கும் ரம்ஜான் திருநாளை அனைவரும் பாதுகாப்பான முறையில் கொண்டாடுவோம் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் ரம்ஜான் நோன்பு மாதத்தில் முஸ்லீம் சகோதரர்கள் குறிப்பாக ஏழைகளுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி ரம்ஜான் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோமாக என்று கிருநாளை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார்

நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்

மது வகைகளை வாங்கிச் செல்ல மட்டுமே அனுமதி என்றும் கடையில் அமர்ந்து மது அருந்த அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார்

நமச்சிவாயம் தெரிவித்தார்

மது பானங்களின் விலை தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கூறியதன் பேரில் அரசு இது சம்பந்தமான கோப்புகளை திருத்தம் செய்து அனுப்பி துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலை பெற்றுள்ளதாக அவர் கூறினார் புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு இந்த ஒப்புதல் பொருந்தும் என்றும் மாகே மற்றும் ஏனாம் பகுதிகளில் மதுக்கடைகளை மீண்டும் திறப்பது குறித்து தனியாக வேறு கோப்புக்கள் துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப் படுவதாகவும் அவர் தெரிவித்தார் ரிசர்வ் வங்கியிடம் மாநில அரசுகள் வாங்கத் தகுந்த கடன் மீதான உச்ச வரம்பை உயர்த்த மத்திய அரசு நிபந்தனை எதையும் விதிக்க கூடாது என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார்

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

வெளியில் இருந்து புதுச்சேரிக்கு திரும்புவோர் காரணமாகவே கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் இது தொடர்பாக நேற்று முதலமைச்சர் நடத்திய உயர்நிலை கூட்டத்தில் எல்லைப் புற கண்காணிப்பை மேலும் தீவிரமாக்க முடிவு செய்யப் பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில்

புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் இருந்து சென்னையில் வந்து இறங்கினால் அது பற்றி தவல் கொடுக்குமாறு தமிழக அரசுக்கு புதுச்சேரி அரசு கடிதம் எழுதி இருப்பதாகவும் இனி புதுச்சேரி அரசால் வழங்கப்பட்ட இ பாஸ் வைத்திருந்தால் மட்டுமே புதுச்சேரிக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் டாக்டர் மோகன் குமார் தெரிவித்தார்

மல்லாடி கிருஷ்ணராவ் திடர் ஆய்வு மேற்கொண்டார் மருத்துவமனை ஊழியர்கள் அனைவரும் ஆரோக்கிய சேது மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து இருக்க வேண்டும் என்றும் வருகைப் பதிவேட்டில் ஊழியர்கள் கையெழுத்து இடும் போது அதிகாரிகள் இதை கண்காணித்து உறுதிப் படுத்த வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார் சுகாதாரத் துறை இயக்குநர் டாக்டர் மோகன் குமார் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் இந்த ஆய்வின் போது உடன் இருந்தனர்

இதே போல தொழில் வர்த்தக நிறுவனங்களுக்கும் மின் கட்டணம் உயர்த்தப் படுகிறது மின் கட்டணங்களை உயர்த்துவது பற்றிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் வருடாந்திர கருத்து கேட்புக் கூட்டம் கொரோனா நிலவரங்கள் காரணமாக இவ்வாண்டு நடத்தப்படவில்லை என்றாலும் மின் கட்டண தொடர்பான அரசின் உயர்வு உத்தேசங்களை ஆணையம் ஏற்றுக் கொண்டுள்ளது

அன்பழகன் கூறியுள்ளார்